நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டு மக்களிடையே இந்த நோய் தொற்று தொடர்பாக தொலைக்காட்சி வாயிலாக நேற்றிரவு அவர் உரையாற்றினார்

அத்தியாவசியப் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களைத் தவிர வேறு யாரும் வீட்டைவிட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்

இந்த சுய கட்டுப்பாடு எதிர்காலத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் அத்திபாவசியப் பொருட்கள் விநியோகத்தை அரசு உறுதி செய்துள்ளதால் அச்சம் காரணமாக கூடுதல் பொருட்கள் வாங்குவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அடுத்த சில வாரங்களில் தேவையின்றி பொதுமக்கள் வீட்டைவிட்டு வெளியே வரவேண்டாம் என்றும அவர் கேட்டுக் கொண்டார்

தளியார்துறை ஊழியர்கள் முடிந்த அளவுக்கு வீட்டில் இருந்து வேலைசெய்ய வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் தனியார் துறையினர் தங்களது ஊழியர்கள் வேலைக்கு வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நாட்களுக்கு சம்பளத்தை பிடித்தம் செய்ய வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

உலக அளவில் பெரும் அச்கறுத்தலாக உருவெடுத்துள்ள இந்த நோய் தொற்றுப் பரவலை மக்களின் முழுமையான பங்களிப்பினை மூலம்தான் தவிர்க்க இயலும் என்று அவர் கூறினார் பொதுநிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது தனிமைப்படுத்திக் கொள்வது போன்றவை இந்த நோய்த் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு உதவிடும் என்றும் அவர் கூறினார் வழக்கமான உடல்நலப் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு தற்போது செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் இது மருத்துவர்களின் பணிச்சுமையை குறைக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார்

நாம் நலமாக இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும் என்பதே தற்போதைய தருணத்தின் தாரக மந்திரம் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பது குறித்து பிரதமர் மாநில முதலமைச்சர்களுடன் இன்று காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே தமிழகத்தில் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார் மாநிலத்தில் குளிர்சாதன வசதி கொண்ட பெரிய ஜவுளிக்கடைகள் நகைக்கடைகள் மற்றும் பல்பொருள் விற்பனை செய்யும் மிகப் பெரிய கடைகள் இன்று முதல் மூட உத்தரவிடுவதென இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அத்தியாவசியப் பொருட்களை விற்பனை செய்யும் மளிகை கடைகள் பல்பொருள் அங்காடிகள் காய்கறிக் கடைகள் மருந்தகங்கள் மற்றும் உணவகங்கள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

எஞ்சிய இருவரும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது உடல்நிலை சீராக உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ரயில் மற்றும் விமானங்களில் மாணவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் தவிர வேறு யாருக்கும் சலுகை கட்டண அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியப்பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் தவிர தனியார் துறையில் பணியாற்றுவோரை வீட்டிலிருந்தே செயல்பட நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

நிர்பயா பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு குற்றவாளிகள் நான்கு பேருக்கும் தில்லி திகார் சிறையில் இன்று அதிகாலை தூக்குத் தண்டனை நிறைவேற்றப்பட்டது குற்றவாளிகள் தரப்பில் தூக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தண்டனையை நிறத்திவைக்குமாறு நேற்றிரவு உச்சநீதிமன்றத்தில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இதை அவசர வழக்காக விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று அதிகாலை அதை தள்ளுபடி செய்ததை அடுத்து நான்கு பேரும் காலை மணி ஐந்து முப்பதுக்கு தூக்கிலிடப்பட்டனர்

மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்தார் குற்றவாளிகளில் ஒருவர் தற்கொலை செய்துகொண்ட நிலையில் மற்றொருவர் சிறார் குற்றவாளி என்பதால் மூன்று ஆண்டு தண்டனைக்குப் பின்னர் விடுவிக்கப்பட்டார்

தண்டளை நிறைவேற்றப்பட்டுள்ளதன் மூலம் இதபோன்ற குற்றவாளிகளுக்கு எதிர்காலத்தில் அச்சும் ஏற்படும் என நிர்பயாவின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் நீதியை நிலைநாட்டிய நீதித்துறைக்கும் இந்த தண்டனைக்கு ஆதரவளித்த கோடிக்காணக்காள பெண்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் நிர்பயாவின் பெற்றோர் கூறியுள்ளனர் மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் மாநில காங்கிரஸ் அரசு இன்று மாலை ஐந்து மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு சிவராஜ் சிங் தாக்கல் செய்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் தலைமயிலான அமர்வு முறைப்படி இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த உத்தரவிட்டது பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பெங்களுருவில் உள்ள காங்கிரஸ் அதிருப்தி சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க விரும்பினால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் காவல் துறையினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது

முன்னதாக அவர்கள் அனைவரும் கடந்த பத்தாம் தேதி சுட்டப்பேரவைத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அனுப்பியிருந்தனர்

அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் விவகாரங்கள் துறை இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு உத்தரவு என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள இது உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அவர்கள் இருவரும் அண்மையில் வெளிநாடுகளுக்கு சென்று வந்ததாக குஜராத் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது

மின்சாரம் குடிநீர் காவல்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை